நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

நாடு முழுவதும் சென்னை உட்பட ஆறு நகரங்களில் குறுகிய கால புதமை தொழில்நட்பத்துடன் கூடிய வீட்டு வசதி திட்டத்திற்கான கட்டுமான பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் காணொலி காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் திரிபுரா ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் ஆகிய மாநில முதலமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் தமிழகத்தில் சென்னை மத்தியப்பிரதேசத்தில் இந்தூர் குஜராத்தில் ராஜ்கோட் ஜர்க்கண்டில் ராஞ்சி திரிபுராவில் அகர்தலா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ ஆகிய நகரங்களில் இத்திட்டத்தின்கீழ் வீடுகள் கட்டப்படுகின்றன ஒவ்வொரு இடத்திலும் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய ஆயிரம் வீடுகள் கட்டப்படவுள்ளன

வழக்கமாகக் கடைபிடிக்கப்பட்டு வரும் கட்டுமானத் தொழில்நுட்பத்துடன் ஒப்பிடும் போது இந்தத்திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளின் செலவு குறைவாகவும் அதிக தரத்துடனும் விளங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

கோவேக்ஸின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பு மருந்தை உடனடி பயன்பாட்டிற்கான அவசர ஒப்புதல் வழங்குவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது இதற்கிடையே இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்தை விநியோகம் செய்வதற்கு தயாராக இருக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தடுப்பு மருந்து செலுத்துவது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறைச் செயலர் திரு ராஜேஷ் பூஷண் தலைமையில் உயர்நிலை ஆலோசனைக்குழுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது மாநில அரசுகளின் சுகாதாரத்துறைச் செயவர்கள் இந்தக் கூட்டத்தில் பங்கேற்றனர் தடுப்பு மருந்து செலுத்துவதற்கான ஒத்திகை நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது மாநிலங்களின் தலைநகரங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளிலும் இந்த ஒத்திகை நடைபெறவுள்ளது

ஒத்திகை நடைபெறவுள்ள இடங்களில் தேவையான அனைத்து மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பான விரிவான நெறிமுறைகள் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது

ஆங்கில புத்தாண்டை ஓட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பவர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர்

மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஐூ கலாச்சார மற்றும் சுற்றுவாத் துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிப் படேல் ஆகியோர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தை மக்களிடையே அதிக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார் வரலாறு அறிவியல் பாரம்பரியம் மற்றும் இலக்கியம் சும்பந்தமான ஆய்வை கல்வி நிறுவனங்கள் மேற்கொள்ள ஏதுவாக தமது அமைச்சகம் நூறு சுற்றுவாத் தலங்களை கண்டறிந்துள்ளதாக அமைச்சர் திரு பிரகலாத் சிங் படேல் கூறினார்

தில்பாங் சிங் தெரிவித்துள்ளார் ஜம்முவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த சில ஆண்டுகளாகவே தீவிரவாதிகளின் ஊடுருவல் காஷ்மீரில் மிகக் குறைந்துள்ளதாகவும் ஊடுருவல்மயற்சிகள் நமது ராணுவத்தினரால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

நாட்டில் புதிய தொழிற்சாலைகளைத் தொடங்க ஒற்றைச் சாளர முறையில் அனுமதி அளிப்பதற்காக மத்திய முதலீட்டு அனுமதி பிரிவு தொடங்கப்பட உள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

பிரகலாத் படேல் கூறியுள்ளார்

நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் அனைத்து மாநில சுட்டப் பேரவைகள் மற்றும் ஆறு மேலவைகள் அனைத்தின் நடவடிக்கைகளையும் ஒரே தளத்தில் அறிந்து கொள்ள வசதியாக என தேசிய இ விதான் எனும் இணைய தளம் மற்றம் செயலி கடந்த ஆண்டு உடருவாக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த ரயில்வே தொடர்ந்து பணியாற்றி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மேம்படுத்தப்பட்ட இ டிக்கெட் மற்றும் மொபைல் செயலியை அவர் நேற்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தவும் நாட்டுக்காக சேவையாற்றவும் ரயில்வே உறுதிபூண்டுள்ளது என்றார் இந்த மேம்படுத்தப்பட்ட இ டிக்கெட் தளத்தின் வாயிலாக பயணிகள் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வது எளிதாகும் என்று அவர் குறிப்பிட்டார் விவசாயத்தில் இளைஞர்களை அதிக அளவு ஈடுபடுத்தவும் நவீன தொழில்நட்பங்களை புகுத்தி வேலைவாய்ப்புகளை பெருக்கும் நோக்கிலும் மத்திய அரசு செயவ்பட்டு வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் காணொலி வாயிலான அக்ரி ஹாக்கத்தான் போட்டியை புதுதில்லியில் அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் விவசாயத்தில் புதுமைகளை புகுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஹாக்கத்தான் போட்டி நடத்தப்படுவதாக தெரிவித்தார் இரண்டு மாத காலம் இப்போட்டி நடைபெறவுள்ளதாகவும் இந்திய வேளாண்துறை வரவாற்றில் இதுவே மிகப்பெரிய காணொலி வாயிலான நிகழ்ச்சி என்றும் அவர் கூறினார்

அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள கடந்த ஆண்டு செயவ்பாடுகள் தொடர்பான அறிக்கையில் கைவினைக் கலைஞர்கள் இணையதளம் வாயிலாக சந்தைப்படுத்துவதற்கு ஹுணர் ஹாட் கண்காட்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது

இதன் மூலம் நாட்டில் இரும்புத்தாது கிடைக்கும் தூழல் மேம்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மத்திய அரசின் நிதி உதவியுடன் சிறு குறு நடுத்தாத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காக துணைக்கடன் திட்டம் ஜூன் மாதம் தொடங்கப்பட்டதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நவம்பர் மாதம் வரை ஏழரைக் கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக பெட்ரோலியத் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது